சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஊக்கம் அளிக்கும் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் ஆகியோரும் கலந்துகொள்கின்றனர் அப்போது இத்தொழில் துறையினருக்கு எளிதில் கடன் வசதி வழங்குவது சந்தை அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிபார்க்கப்படுகிறது

கடந்த அக்டோபர் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் ஒரு வட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தெரிவித்துள்ளார்

பொருட்களுக்கு குறைவான வரி விதிக்கப்படுவதால் வரி ஏய்ப்பு பெருமளவிற்கு குறைந்துள்ளதாகவும் அதிக அளவிலான வணிகர்கள் வரி விதிப்பின்கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் உச்சநீதிமன்றத்திற்கு நான்கு புதிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதற்கான அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

ஆப்ரிக்க நாடான போட்ஸ்வானாவில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் அந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்காற்றி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைப்யா நாயுடு பாராட்டு தெரிவித்துள்ளார்

போட்ஸ்வானாவின் சமூக பொருளாதார நலன் மற்றும் அறப்பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு இந்தியர்கள் உறுதுணையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு கிரிஷன்பால் குர்ஜாரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்தகொண்டார் சாமான்ய மக்களின் பெயரில் தொடங்கப்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் முறைகேடுகள் செய்ய பயன்படுத்தப்படுவதாக முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியுள்ளார்

ஜன்தன் கணக்குகள் மூலம் நியாயமான நிதி சேவைகள் கிடைக்க செய்யவேண்டும் என்று வலியுறுத்திய திரு சிதம்பரம் பிஜேபி அரசின் அறிவிப்புகள் வெற்று அறிவிப்புகளாகவே உள்ளன என்றும் தெரிவித்தார் அயோத்தியில் ராமர்கோவில் கட்டுவதற்கு நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டுவருவதோ அல்லது அவசர சட்டம் பிறப்பிப்பதோ அரசியல் சட்டத்திற்கு எதிரானதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் பெண்கள் உள்ளிட்ட சில தரப்பினருக்கு இன்னும் உயர்கல்வி வசதி கிடைக்கவில்லை என்றார் தன்னாட்சி பெற்ற உயர்கல்வி நிறுவனங்கள் பாடத்திட்டங்களை வகுப்பதில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கல்லூரி அளவிலேயே புதிய கண்டுபிடிப்புகளுக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் திரு பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தினார் ரயில்களில் முன்பதிவு இல்லா டிக்கெட்டுகளை யூ டி எஸ் செல்போன் செயலி மூலம் பெறும் திட்டம் நாடு முழுவதும் நேற்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் புறநகர் அல்லாத வழித்தடங்களில் செல்லும் ரயில்களில் பயனம் செய்வதற்கான டிக்கெட் எடுப்பதற்கு நீண்ட நேரம் காத்திருப்பதை தடுக்கும் வகையில் இந்த புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து உரிய விவரங்களை சமர்ப்பித்து தங்களது செல்போன் எண்ணை பதிவு செய்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம்

சீசன் டிக்கெட் பிளாட்பாரம் டிக்கெட் போன்றவற்றையும் இந்த செயலி மூலம் பெற்றுக் கொள்ளலம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இடைத்தேர்தல் எந்த நேரத்தில் வந்தாலும் அதை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எந்த தேர்தல் வந்தாலும் அதனை சந்திக்க அஇஅதிமுக தயங்கியதில்லை என்றார் தமிழக அரசு பல்வேறு மக்கள் நலன் காக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கான கறவை மாடு ஆடு மற்றும் நாட்டுக் கோழி வளர்ப்பு திட்டங்கள் மூலம் சுமார் இரண்டரை லட்சம் ஏழை குடும்பங்கள் பலன் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் உரிமம் இல்லாத நிறுவனங்களுக்கு மட்டுமே ஆன்லைன் மூலம் மருந்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ளது இது தொடர்பான முறையீட்டை பரிசீலித்த நீதிபதி திரு மகாதேவன் உரிமம் பெற்ற நிறுவனங்கள் அச்சமடையத் தேவையில்லை என்று கூறியுள்ளார் ஆன் லைன் மருந்து விற்பனைக்கு விதித்துள்ள தடையை நீக்கக்கோரி ஆன் லைன் மருந்து விற்பனை நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த மற்றொரு மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என நீதிபதி தெரிவித்தார்

மாநிலம் முழுவதும் டெங்கு மற்றும் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள வீடுகளுக்கு எல் ஈ டி மின் விளக்குகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் மின்சார கட்டணம் மிச்சப்படுவதுடன் மின்சார பயன்பாடும் குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

நாட்டில் ஊழலை அடியோடு ஒழிக்க தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்தவேண்டியது அவசியம் என மத்திய கண்காணிப்பு ஆணையர் திரு கே வி சவுத்ரி தெரிவித்துள்ளார் கண்காணிப்பு வாரத்தையொட்டி புதுதில்லியில் நேற்று மாணவர்கள் ஆசிரியர்கள் குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்களிடையே அவர் உரையாற்றினார் புதிய இந்தியாவை உருவாக்க அன்றாட வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் ஊழல் ஒழிக்கப்படவேண்டும் என்றார் இந்தியா ஜப்பான் இடையேயான கூட்டு ரானுவ பயிற்சி மிஸோராம் மாநிலத்தின் வைரங்டே பகுதியில் நேற்று தொடங்கியது

ஜம்மு கஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் பிஜேபி மாநில செயலாளர் அனில் பாரிஹர் அவரது சகோதரர் அஜித் பாரிஹர் ஆகியோர் உயிரிழந்தனர் இந்தியாவின் எரிசக்தி தேவையில் எவ்வித சமரசமும் செய்தகொள்ளாத வகையில் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் பேச்சவார்த்தை நடத்தப்படும் என வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ் குமார் கூறியுள்ளார் அஸ்ஸாமின் தின்சுகியா மாவட்டத்திற்குட்பட்ட தோலா பகுதியில் உல்ஃபா தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் திருவள்ளுர் மாவட்டம் பூவிருந்தவல்லி வட்டத்திற்குட்பட்ட காட்டுப்பாக்கம் கிராமத்தில் மழை வெள்ள தடுப்பு பணிகளை அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திருமதி ஜெயந்தி ஆய்வு செய்தார் விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீசுக்கு எதிரான ஒரு நாள் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றது திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றிபெற்றது